சந்தித்து பேசினார்

என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது சீன ஓபன் பேட்மின்டன் போட்டி ஃபுகுவில் நாளை தொடங்குகிறது

இனி விரிவான செய்திகள் பாங்காக்கில் நடைபெறும் விரிவான மன்டல பொருளாதார ஒத்துழைப்பு உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டுள்ளார் முன்னதாக கிழக்காசிய உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் உலகளாவிய சவால்களுக்கு பொதுவான தீர்வுகாண வேண்டியது அவசியம் என்றார் இந்த விவகாரத்தில் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றம் அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக திரு மோடி பாங்காக்கில் ஜப்பான் பிரதமர் திரு

மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவை இன்று புதுதில்லியில் சந்தித்துப் பேசினார் அப்போது மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசு கூடுதலாக நிதியுதவி அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவில் பிஜேபி தலைமையிலான புதிய அரசு விரைவில் அமைக்கப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார்

மகாராஷ்டிராவில் தலா இரண்டரை ஆண்டுகள் முதலமைச்சர் பதவி வகிப்பது மற்றும் அமைச்சரவையில் சமபங்கு அளிப்பது உள்ளிட்ட விவகாரத்தால் பிஜேபி சிவசேனா இடையே கூட்டணி ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நீடிக்கிறது சுற்றுச்சூழலைப் பாதுகாக்க சுயகட்டுப்பாடு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழிற்சாலைகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றார்

இதேபோன்று பிளாஸ்டிக் கழிவுகளையும் பொறுப்பான முறையில் சேகரித்து அவற்றை மறுசுழற்சி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்தார் பாங்காக்கில் நடைபெறும் விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு பேச்சுவார்த்தை விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் ஒன்றுகூடி ஆலோசனை நடத்தினர்

திரு அகமது பட்டேல் திரு ரந்தீப் சுர்ஜிவாலா ஆகியோர் கலந்து கொண்டனர்

ஆர் பாலு மற்றும் சரத் யாதவ் உள்ளிட்டோரும் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் தகவல் தொழில்நுட்ப உலகில் எழும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது மட்டுமின்றி அவற்றை முறியடிப்பதற்கான செயல் திட்டமும் வகுக்கப்பட வேண்டியது அவசியம் என பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு கண்காட்சி தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் செயற்கை நுண்ணறிவு கருப்பு சங்கிலி தொழில்நுட்பம் போன்றவை தற்போதைய போர் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன என்றார்

பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையிலும் கனினி குற்றங்கள் மற்றம் விண்வெளி குற்றங்களை எதிர்கொள்வதற்கான சாதனங்கள் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார் அருணாச்சலப் பிரதேசத்தில் உள்ளாட்சித் தேர்தலையொட்டி வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்வதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித்தை இன்று மாலை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது தலைமை செயலாளர் திரு கே சண்முகம் காவல் துறை தலைவர் திரு திரிபாதி உள்ளிட்டோரும் உடனிருந்தனர் தலைநகர் தில்லி மற்றம் அதன் புறநகர் பகுதிகளில் ஏற்படும் காற்று மாகவை கட்டுப்படுத்த குப்பைகளை எரிப்போருக்கு ஒரு லட்சம் ருபாய் அபராதம் விதிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

மேலும் தில்லியில் காற்றமாசு ஏற்படுவதை தடுக்க தவறும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர் இப்பிரச்சினை குறித்து சம்மந்தப்பட்ட மாநிலங்களின் உயர்மட்ட குழுவினர் இன்று கூடி ஆலோசித்து அதன் விவரங்களை புதன்கிழமைக்குள் அறிக்கையாக தாக்கல் செய்யவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தலைநகர் தில்லியில் காற்று மாகவை கட்டுப்படுத்தும் வகையில் வாகன கட்டுப்பாட்டுத் திட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது

இத்திட்டத்தின் கீழ் கடைசி எண் ஒற்றை இலக்கில் உள்ள வாகனங்கள் ஒற்றை இலக்கு தேதியிலும் இரட்டை இலக்கு கொண்ட வாகனங்கள் இரட்டை இலக்கு தேதியிலும் அனுமதிக்கப்படும்

விதிகளை மீறுவோர் மீது நான்காயிரம் ருபாய் அபராதம் விதிக்கப்படும் குடியரகத்தலைவர் குடியரகத் துணைத் தலைவர் பிரதமர் மாநில ஆளுநர்கள் தலைமை நீதிபதி மக்களவைத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர்கள் மாநில மற்றும் வாகனங்களுக்கு முதலமைச்சா்கள் யூனியன் பிரதேச இத்திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆனால் தில்லி முதலமைச்சா் மற்றும் அவரது அமைச்சரவை சகாக்களுக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை அதே நேரத்தில் இரு சக்கர வாகனங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகள் பொருந்தாது அதேபோல் அவசரக்கால மருத்துவ ஊர்தி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் பள்ளி வாகனங்கள் மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்கள் ஆகியவற்றிற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை

மாநிலத்தில் காற்று மாசுவை கட்டுப்படுத்த மாநில அரசு ஐஐடியின் உதவியை கோரியுள்ளது மனை வணிகர்களால் வீடு வாங்குபவர்கள் சுரண்டப்படுவதை பார்த்துக் கொண்டு இனியும் அமைதியாக இருக்க முடியாது என உத்தரப் பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்தியநாத் கூறியுள்ளார் லக்னோவில் இன்று நடைபெற்ற தேசிய ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தொடக்க விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் வீட்டுமளை விற்பனை துறையில் மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் தமது அரசு ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வீட்டுவசதி மற்றம் நகர்புற துறை இணையமைச்சர் திரு ஹர்தீப்சிய் பூரி ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தை தொடங்கியிருப்பது சிறந்த நடவடிக்கை என பாராட்டினார் மளிதளை விண்வெளிக்கு அனுப்பதற்கான ககன்யான் திட்டத்தின் அடிப்படை பனிகள் நிறைவுபெற்று அடுத்தக்கட்ட பரிசோதனைகள் நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் டாக்டர் கே சிவன் தெரிவித்துள்ளார் துத்தக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சந்திரயான் இரண்டு விண்கலத்தின் ஆர்பிட்டர் கருவி நல்ல முறையில் இயங்கி வருகிறது என்றார் இதில் இருந்து கிடைக்கும் தகவல்களை பயன்படுத்தத் தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார் இம்மாதம் பிஎஸ்எல்வி ராக்கெட் ஒன்று இஸ்ரோவின் சார்பில் வின்ணில் செலுத்தப்பட உள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து பல செயற்கைக்கோள்கள் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது கிரையோஜெனிக் மற்றும் செமி கிரையோஜெனிக் இயந்திரங்கள் மூலம் ராக்கெட்கள் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வரும் காலங்களில் மின்சார இயந்திரங்கள் மற்றும் மீதேள் மூலம் இயங்கக்கூடிய இயந்திரங்களை கொண்டு ராக்கெட்டை செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாகவும் திரு சிவன் தெரிவித்தார் குஜராத் மகாராஷ்டிரா மற்றும் டையூ டாமன் யூனியன் பிரதேசங்களில் மஹா புயலை எதிர்கொள்வது குறித்து புதுதில்லியில் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது தேசிய பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் நடைபெற்ற இந்தக் கூட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு ராஜீவ் குப்தா தலைமை வகித்தார் மஹா புயலையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மீட்பு பணிகள் உடனடி உதவிகள் மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளுக்கு திரு ராஜீவ் குப்தா எடுத்துரைத்தார் இதனிடையே அரபிக்கடலின் மத்தியக்கிழக்குப் பகுதியில் நிலைகொண்டுள்ள மஹா புயல் தீவிரமடைந்து தற்போது வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது

இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து கஷ்யப் பிரணாய் சமீர் வர்மா சாய் பிரனீத் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்க உள்ளனர்